ராம்விலாஸ் பஸ்வான் நேற்று புதுதில்லியில் காலமானார்

மறைவுக்கு தலைவர்கள் பலர் இரங்கல் தெரிவித்துள்ளனர்

ராம்நாத் கோவிந்த் வேண்டுகோள் விடுத்துள்ளார் காவிரி ஒழுங்காற்று குழுக் கூட்டம் காணொலிக் காட்சி வாயிலாக இன்று நடைபெறவுள்ளது

வானிலை ஆய்வுமையம் கூறியுள்ளது

அணியை வென்றது லோக் ஜனசக்தி கட்சியின் நிறுவனரும் மத்திய உணவுத்துறை அமைச்சருமான திரு ராம்விவாஸ் பஸ்வான் நேற்று புதுதில்லியில் காலமானார்

உடல்நலக் குறைவு காரணமாக தில்லி மருத்துவமனையில் சிசிக்சை பெற்று வந்த அவர் நேற்றிரவு உயிரிழந்தார் அவரது மறைவுக்கு தலைவர்கள் பலர் இரங்கல் தெரிவித்துள்ளனர் குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில் தொலைநோக்கு சிந்தனை கொண்ட தலைவரை நாடு இழந்துள்ளதாக கூறியுள்ளார் நாடாளுமன்றத்தில் நீண்டகாலம் துடிப்பாக பணியாற்றி வந்த அவரது மறைவு பெரும் இழப்பாகும் என்றும் குடியரசுத் தலைவர் தெரிவித்துள்ளார் ராம்விலாஸ் பஸ்வான் மறைவுக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாக கூறியுள்ள குடியரசுத் துணைத் தலைவர் திரு வெங்கைய நாயுடு கடைசி மூச்சுவரை மக்களுக்காக பணியாற்றியவர் என்று புகழஞ்சலி செலுத்தியுள்ளார் தளிப்பட்ட முறையில் அவரது மறைவு தமக்கு பேரிழப்பாகும் என்றும் திரு வெங்கைய நாயுடு தெரிவித்துள்ளார் பிரதுர் திரு நரேந்திர மோடி விடுத்துள்ள இரங்கல் செய்தியில் சிறந்த நாடாளுமன்றவாதியை நாடு இழந்திருப்பதாக கூறியுள்ளார் அவரது இழப்பால் ஏற்பட்டுள்ள வெற்றிடத்தை யாராலும் நிரப்ப முடியாது என்றும் அவர் தெரிவித்துள்ளார் ஏழை மக்கள் அனைவரும் கண்ணியத்துடன் வாழ வேண்டும் என்பதை உறுதி செய்வதற்காக அரும்பாடுபட்டவர் ராம்விலாஸ் பஸ்வான் என்றும் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் மத்திய மாநில அமைச்சர்களும் ராம்விலாஸ் பஸ்வான் மறைவுக்கு இரங்கல் தெரிவித்துள்ளனர் ராம்விலாஸ் பஸ்வான் மறைவுக்கு இரங்கல் தெரிவித்துள்ள மத்திய அரசு அவருக்கு மரியாதை செலுத்தும் வகையில் நாடுமுழுவதும் தேசியக் கொடி இன்று அரைக்கம்பத்தில் பறக்கவிடப்படும் என்று அறிவித்துள்ளது

ராம்நாத் கோவிந்த் கேட்டுக் கொண்டுள்ளார் முகக்கவசம் அணிவது தனிநபர் இடைவெளியை பின்பற்றுவது கை கத்தம் பராமரிப்பது போன்றவற்றை பொதுமக்கள் அனைவரும் பின்பற்ற வேண்டும் என்றும் திரு ராம்நாத் கோவிந்த் வேண்டுகோள் விடுத்துள்ளார்

முன்களப் பணியாளர்களுக்கான விருது வழங்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அவர் பேசினார்

முன்களப் பணியாளர்களுக்கு முன்னுரிமை அடிப்படையில் தடுப்பு மருந்து வழங்கப்படும் என்றும் டாக்டர் ஹர்ஷ்வர்தன் கூறினார்

எடப்பாடி பழனிசாமி துத்துக்குடி விருதுநகர் கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஆய்வு மேற்கொள்ளவுள்ளார் செவ்வாய்க் கிழமை தூத்துக்குடி செல்லும் முதலமைச்சர் அன்றைய தினம் அம்மாவட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் நோய்த் தடுப்புப் பணிகள் குறித்தும் வளர்ச்சிப் பணிகள் குறித்தும் விரிவாக ஆய்வு மேற்கொள்கிறார் இதனைத் தொடர்ந்து புதன்கிழமை கன்னியாகுமரி மற்றும் விருதுநகர் மாவட்டங்களிலும் முதலமைச்சர் ஆய்வு மேற்கொள்ளவுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்

பொதுமக்கள் கட்டாயம் முகக்கவசம் அணிய வேண்டும் என்று மாநில அமைச்சர் டாக்டர் சரோஜா கேட்டுக் கொண்டுள்ளார் நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்

எமது செய்தியாளரிடம் அவர் இதனை தெரிவித்தார்

மத்திய நீர்வள ஆணையத்தின் தலைமைப் பொறியாளர் திரு நவீன் குமார் தலைமையில் காணொலிக் காட்சி வாயிலாக இந்தக் கூட்டம் நடைபெறவுள்ளது தமிழகத்தின் சார்பில் காவிரி தொழில்நுட்பப் பிரிவு தலைவர் திரு கப்பிரமணியம் மற்றும் அதிகாரிகள் இதில் பங்கேற்கின்றனர் வரும் மாதங்களுக்கான நீரை முறைப்படி திறக்க இக்கூட்டத்தில் வலியுறுத்தப்படும் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்

விவசாயிகளின் நலனை கருத்தில் கொண்டு தான் வேளாண் சட்டங்கள் கொண்டுவரப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார் ஜம்மு காஷ்மீரில் உள்ள பஞ்சாயத்து அமைப்புகளின் தலைவர்கள் மற்றும் விவசாயிகளுடன் காணொலிக் காட்சி வாயிலாக அவர் உரையாற்றினார் இந்த வேளான் சட்டங்களினால் மலை கிராமங்கள் மற்றம் தொலைதூரங்களில் வசிக்கும் விவசாயிகள் பயன்பெறுவார்கள் என்றும் அவர் தெரிவித்தார் விவசாயிகளின் வருவாயை இரண்டு மடங்காக அதிகரிக்க வேண்டும் என்பதில் மத்திய அரசு உறுதியுடன் இருப்பதாகவும் அவர் கூறினார் புதிய வேளாண் சட்டங்கள் தொடர்பாக எதிர்க்கட்சிகள் தவறான தகவல்களை தெரிவித்து வருவதாகவும் அமைச்சர் குற்றம் சாட்டினார் அந்தமான் கடல்பகுதியில் இன்று குறைந்த காற்றழுத்த தாழ்வுப் பகுதி உருவாகக் கூடும் என்று சென்னை வாளிலை ஆய்வு மையத்தின் துணைத் தலைமை இயக்குநர் திரு பாலச்சந்திரன் கூறியுள்ளார் நேற்று வெளியிட்டுள்ள காணொலிப் பதிவில் அவர் இவ்வாறு கூறியுள்ளார்

அமெரிக்க அதிபர் தேர்தலுக்கான விவாதத்தில் காணொலிக் காட்சி வாயிலாக பங்கேற்கப் போவதில்லை என்று அந்நாட்டு அதிபர் திரு டொனால்டு ட்ரம்ப் அறிவித்துள்ளார்

பாகிஸ்தாலுக்கு உளவு பார்த்தாக கூறி ஜம்மு காஷ்மீரில் ஒருவரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர்

சர்வதேச அஞ்சல் தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது

இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் ராஜஸ்தான் தில்லி அணியை எதிர்கொள்கிறது